நடைபெற்று வருகிறது

தெரிவித்துள்ளது

ருபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது

நடைபெற்றன

இனி விரிவான செப்திகள் தமிழகம் கேரளா புதுச்சோ சட்டப்பேரஎவத் தேர்தலுக்காள வேட்புமலுக்கள் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது மலுக்களை விலக்கிக் கொள்ள வரும் திங்கடகிழமை கடைசி நாளாகும் அன்றையதினம் மாஎலபே இறதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேதிவாக்குப்பதிவும் மே மாதம் இரண்டாம் தேதி வாக்கு எண்னிக்கையும் நளடபெறும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுடன் கன்னியாகுமி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெறுகிறது அதற்கான வேட்புமனுக்கள் பரிசீலனையும் இன்று நடைபெற்றது இதற்கிடையே தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேற்குவங்க சுட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றிபெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமாள திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மேற்குவங்க மக்களின் களவுகளை இதுவரை ஆட்சிப் பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் திரிணமூல் காங்கிரஸ் அரசுகள் தகாத்துவிட்டதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி யினர் எந்த தியாகத்தையும் ச செய்ய தயாராக இருப்பதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் அஸ்ஸாமில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார்

ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புக்கள் உருவாக்கப்படும் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ருபாய் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளையும் திரு ராகுல்காந்தி அளித்தாா்

தமிழகத்தில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் அதிமுக அரசுக்கு எதிராக திமுக தவறான குற்றச்சாட்டுக்களைத் தெிவித்து வருவதாக அவர் கூறினார் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தாா் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அஇஅதிமுக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டதாக அவர் குற்றம்சாட்டிகார்

கள்ளியாகுமியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் சட்டப்பேரவைத் தேர்தலில் தமது கட்சி வெற்றிபெற்றால் தந்து தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதற்கிடையே அரசு பதவி வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீப் பானா்ஜி நீதிபதி திரு செந்தில்குமா் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு விரைவில் விளரணைக்கு எடுத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் பறக்கும் பளடகளின் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை அவர்கள் பறிமுதல் செய்து வருகின்றனர் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று ஒடிஸா செல்கிறார் இன்று மாலை புவனேஸ்வர் செல்லும் குடியரசுத் தலைவர் நாளை ரூர்கேலாவில் உள்ள என் ஐ டி யின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றுகிறார் ரூர்கேவா எஃகு தொழிற்சாலையின் சிறப்பு மருத்துவமனையையும் குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார்

இந்த நோய் தொற்றுக்கான இரண்டு தடுப்பு மருந்துகளும் பாதுகாப்பாளவை என்றும் மருத்துவ நிபுணா்கள் மீண்டும் கூறியுள்ளனா் பொதுமக்கள் எவ்வித அச்சமுமின்றி தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தில்லியில் தடுப்பூசி மையங்கள் இரவு ஒன்பது மணி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பணி நாட்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது தமிழகத்திலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வா்களின் எண்னிக்கையை அதிகிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டப் பகுதிகளில் வசிப்பவர்களின் வசதிக்காக நேரு உள் விளையாட்டரங்கில் சிறப்பு முனாம் தற்போது நடைபெற்று வருகிறது பணிக்கு செல்வோரின் நலனை கருத்தில் கொண்டு சனிக்கிழமை தோறும் இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் செய்தியாளர்களிடம் தெிவித்தார்

பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிய் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு லாயிட் ஜேம்ஸ் ஆஸ்டின் இப்பேச்சுக்களில் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சராஜ்நாத்சிய் இந்த பேச்சுவார்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக தெரிவித்தார்

முன்னதாக அமெிக்க பாதுகாப்பு அமைச்சர் தேசிய போர் நினைவிடத்தில் மல்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்தறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ரயில்வே பாதகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குழித்து அதிகாரிகளுடன் நேற்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் பாதுகாப்பு நடைமுறைகள் மீறப்படாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்திட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் ரயில் பயணத்தின்போது பயணிகள் புகையை கண்டறிந்தால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சத்திஷ்கர் உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக திரு நரேந்திரகுமார் வியாஸ் மற்றும் திரு நரேஷ்குமார் சந்திரவன்சி நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்காள அறிவிக்கையை சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இரன்டு ஆண்டுகளுக்கு அவர்கள் இப்பதவியை வகிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தித் துறையில் முதலீட்டை மேலும் ஈர்ப்பதற்கு ஏதுவாக உயர் அதிகாரக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது தொழில் மற்றும் வா்த்தகத்துறை அமை்ச்ச் திரு பியூஷ் கோயல் தலைமயில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் பத்து பேர் இடம்பெற்றுள்ளனா்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா இரண்டு போட்டியில் வெற்றிபெற்று சம நிலையில் உள்ளன இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறவுள்ளது மூன்று போட்டிகளைக் கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் நேற்று இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப்பதக்கங்களை வென்றது

இப்போட்டியின் வட்டு எறிதல் பிரிவல் கமல் ப்ரீத் கௌர் புதிய தேசிய சுதனையைப் படைத்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் டோக்கியோ ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான ஆசிய தகுதிச்கற்று இறதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் சரத்கமல் மற்றும் மனிக்ன பத்ரா இணை முன்னேறியுள்ளது டோகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு அரை இறதி ஆட்டத்தில் இந்த இணை சிங்கப்பூர் இணையை வென்றது